திருஎடப்பாடி பழனிசாமி நாளை மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார்

ரயில்கள் மூலம் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஈகைப்பெருநாளாம்ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது

சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் ஆட்டோக்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் களப்பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய் தொற்றை விரைந்து கட்டுப்படுத்துவது தொடா்பாகவும் தலைமைச் செயலாளா் திரு சண்முகம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறப்பு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் வருவாய் நிர்வாக ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஜே கே திரிபாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அரசு தலைமைச் செயல் திரு

கள்ப்பிணி பெண்களுக்கான புதிய நோய்த்தடுப்பு முறைகள் சுகாதார மையங்களில் பின்பற்றப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று அவா் தெரிவித்துள்ளாா்

சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த தொழிலாளர்கள் ஒடிசா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களை சேர்ந்தவர்கள்

திண்டுக்கல் சீனிவாசன் வழியனுப்பி வைத்தாா் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சள் திரு கடம்பூர் ராஜூ கோவில்பட்டி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினாா்

ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்றும் திரு வீரமணி தெரிவித்தார் ஈகைப் பெருநாளாம் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதம் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

தளி மனித இடைவெளிகளுடன் சிறப்பு தொழுகைகளிலும் அவர்கள் ஈடுபட்டனர்

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு தொடர்பாக மத்திய அரசு அறிவிக்கும் பொதுவான வழிகாட்டு நெறிமுறைகளுக்குட்பட்டு உரிய ஆலோசனைகள் மேற்கொண்டு பின்னா் தேவையான தளா்வுகளை முதலமைச்சா் அறிவித்து வருவதாகவும் கூறினாா் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட சிவகளை பரப்புப் பகுதியில் அகழாயவுப் பணிகளை தொல்லியில் துறை இன்று தொடங்கியது இந்த பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும் என்றும் அதன் பின்னர் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வுப் பணிகள் தொடங்கப்படும் என்றும் தமிழக அரசின் தொல்லியல் துறை துணை இயக்குந் திரு சிவானந்தம் கூறியுள்ளார் சிவகளை பகுதியின் தொன்மை குறித்து அப்பகுதியை சே்ந்த முத்தாலங்குறிச்சி காமராசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் பல்வேறு தரமான மருந்து மாத்திரைகள் பொதுமக்களுக்கு கிடைத்து வருகிறது இத்திட்டம் மக்களிடையே பெருமளவு வரவேற்பை பெற்றுள்ளது

புவியரசன் தெரிவித்துள்ளார்